மானியம் வழங்கும் என்று குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார்

புதுவையில் காலியாக உள்ள அரசுப் பணியிடங்களை நிரப்புவது குறித்து முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி இன்று அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார்

ராம்நாத் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்திக் கொள்ள இந்தியாவும் தஜிகிஸ்தானுன் இணங்கி இருப்பதாக குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார்

இந்த சந்திப்பின் போது இருநாடுகளுக்கும் இடையே அரசியல் உறவுகளையும் வேளாண்மை புதுப்பிக்க வல்ல எரிசக்தி பாரம்பரிய மருத்துவம் கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் தொடர்பான உறவுகளையும் மேம்படுத்திக் கொன்ள புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின தீவிரவாததை அதன் எல்லா வடிவங்களிலும் கடுமையாக எதிர்க்க இருநாடுகளும் உறுதிப் புண்டுள்ளதாக குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் இந்தியா உறுப்பினர் அந்தஸ்து பெற தஜிகிஸ்தான் வழங்கிய ஆதரவிற்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார்

அர்ப்பணிப்பு உணர்வுடன் முக்கிய பொறுப்புக்களை நிறைவேற்ற வேண்டியதன் அவசியத்தை ஐபிஎஸ் பயிற்சி அதிகாரிகளிடம் பிரதமர் வலியுறுத்தினார்

நல்லாட்சி ஒழுங்குக் கட்டுப்பாடு மகளிர் அதிகாரப் பங்கேற்பு தடயஅறிவியல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களும் இந்த கலந்துரையாடலில் இடம் பெற்றன

இவ்விழாவின் போது இந்திய விமானப்படையின் போர் திறன்களை வெளிப்படுத்தும் வகையில் ஜெட் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களின் வண்ணமிகு அணிவகுப்பும் விமானப்படையின் தூதர்களான தர்யகிரண் வான் சாகசக் குழவினரின் சாகச நிகழ்ச்சிகளும் இடம் பெற்றன விமானப் படையினரின் துணிச்சலும் மன உறுதியும் இந்தியர் அனைவருக்கும் பெருமை தரக்கூடியவை என்று குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விமானப்படையின் ஆண்டு விழாச் செய்தியில் கூறி உள்ளார் வீரதீரம் மிகுந்த விமானப்படையினருக்கும் அவர் தம் குடும்பத்தினருக்கும் நாடு நன்றியுடன் வணக்கம் செலுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறி உள்ளார்

மகா ஐன் காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கத்தின் இந்திய வடகிழக்கு பிராந்தியத்திற்கான மண்டல மாநாட்டை இன்று குவஹாத்தியில் மக்களவை தலைவர் திருமதி கமித்ரா மகாஜன் துவக்கி வைத்தார் தீவிரவாதம் மற்றும் மகளிர் அதிகாரப் பங்கேற்புக் இம்மாநாட்டில் விவாதிக்கப்படுவதை அவர் குறித்து அமைதியில்லாமல் எந்த ஒரு சமூகப் பொருளாதார வளர்ச்சியும் சாத்தியமாகாது என்றும் பெண்களின் பிரச்சனைகளை ஆராயாமல் எந்த ஒரு விவாதமும் பூர்த்தியடையாது என்றும் கூறினார்

அசாம் முதலமைச்சர் திரு சரபானந்த சோனோவால் வடகிழக்கு மாநிலங்களைச் சேர்ந்த சட்டப்பேரவைத் தலைவர்கள் துணைத் தலைவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இம்மாநாட்டில் பங்கேற்கிறார்கள் ராதாமோகன் இந்திய இயற்கை வேளாண் பொருட்களுக்கு உலக அளவில் நல்ல வரவேற்பு இருப்பதாக மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு ராதா மோகன்சிங் கூறி உள்ளார் இன்று உத்தரபிரதேஷ் மாநிலம் மதுரா வில் தேசிய இயற்கை வேளாண் மைய மாநாட்டில் உரையாற்றிய அவர் இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்க மத்திய அரசு உறுதிப்புண்டுள்ளதாகவும் இதற்கு தேவையான எல்லா உதவிகளையும் அரசு விவசாயிகளுக்கு வழங்கி வருவதாகவும் கூறினார்

இயற்கை நபாய் விவசாயத்தினால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்படுவதுடன் இராமப்புற மற்றும் நகர்புற ஏழைகளுக்கு வேலை வாய்ப்புகளும் அதிகரிக்கும் என்று அமைச்சர் கூறினார் மண்வளத்தை மேம்படுத்துவதன் மூலமாகவே நீடித்த இயற்கை வேளாண்மை சாத்தியமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார் எடப்பாடி தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி இன்று புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடியை அவரது அலுவலகத்தில் சந்தித்து தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனையை விரைவில் அமைக்க கோரியும் வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதி நிலுவைகளை விடுவிக்க கோரியும் மனுக் கொடுத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் ஜெயலலிதாவிற்கு பாரத ரத்னா விருது வழங்கவும் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எம்திஆர் பெயர் தூட்டவும் பிரதமரிடம் வலியுறுத்தப்பட்டதாக தெரிவித்தார்

தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதில் அளித்த திரு எடப்பாடி பழனிச்சாமி டிடிவி தினகரனை சந்தித்த விவகாரத்தில் துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் ஏற்கனவே விரிவாக விளக்கம் அளித்து விட்டதாகவும் இதற்கு மேல் அதைப்பற்றி பேச ஒன்றுமில்லை என்றும் கூறினார் நாடாளுமன்ற தேர்தலுக்கான அஇஅதிமுக வின் கூட்டணி பற்றிய கேள்விக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் முடிவு செய்யப்படும் என அவர் பதில் அளித்தார் நாராயணசாமி புதுவை அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நேரடி நியமனம் அல்லது பதவி உயர்வின் மூலம் நிரப்புவது குறித்து முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி இன்று அமைச்சர்கள் தலைமைச் செயலர் மற்றும் அனைத்துத் துறைச் செயலர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார்

ஒருமாத காலத்திற்குள் இதற்கான அறிவிக்கையை வெளியிடவும் அவர் உத்தரவிட்டார் இதுஅல்லாது பதவி உயர்வுக்கு காத்திருக்கும் அரசு ஊழியர்களுக்குரிய பதவி உயர்வுகளை வழங்குவதற்கான கோப்புகளையும் உடனடியாக அரசிடம் சமர்ப்பிக்க அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தி இருப்பதாக அரசு செய்தி குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமாவாசை மஹாளய அமாவாசை தினமான இன்று தமிழத்திலும் புதுவையிலும் பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் பல்வேறு புனித தலங்களில் உள்ள நீர் நிலைகளில் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபட்டனர் ராமேஸ்வரம் ராமநாத கோவிலின் அக்னி தீர்த்தக் கரையில் ஏராளமான பொது மக்கள் குவிந்திருந்தனர் கன்னியாகுமரி முக்கடல் சங்கமம் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறை ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறை உள்ளிட்ட இடங்களிலும் பலர் முன்னோர்களுக்கு இதி கொடுத்தனர் மஹாளய அமாவாசை அன்று புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி முன்னோர்களுக்கு தி கொடுத்தால் பாவ விமோசனம் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் அமுழக தமிழக துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அஇஅதிமுக வினரின் நம்பிக்கையை இழந்துவிட்டதாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொருளானர் திரு ரங்கசாமி கூறி உள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஓபிஎஸ் தம்மை நம்பி பின்னால் வந்தவர்களை ஏமாற்றி விட்டதாகவும் அஇஅதிமுக தோல்விக்கு பயந்தே மழையை காரணம் காட்டி இடைத் தேர்தலை தள்ளிப் போட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் மழை அரபிக்கடலில் உருவாகி உள்ள லுபன் புயல் ஓமனில் கரையை கடக்கும் என்றும் வங்ககடலில் உருவாகி உள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்று ஒடிசாவை நோக்கி நகரும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

அரபிக்கடலில் உருவாகி உள்ள புயல் மற்றும் வங்ககடலில் உருவாகி வரும் புயலால் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு சாதகமான தழல் மாறி விட்டதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் திரு பாலசந்திரன் தெரிவித்துள்ளார்

புதிய மின் இணைப்பிற்கு விண்ணப்பித்து காத்திருப்பவர்களும் அன்று மதியம் இம்முகாமில் கலந்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ள து திப்மர் ஜிப்மர் மக்கள் கல்வி திட்டத்தின் கீழ் வலி ஆறுதல் சிகிச்சையின் குறிக்கோள்களும் புற்றுநோய் சிகிச்சையில் வலி ஆறுதல் அணுகுமுறையின் பங்கும் என்ற தலைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விழிப்புணர்வு கலந்துரையாடல் நிகழ்ச்சி திப்மரில் நாளை நடைபெற உள்ளது

புதுவையில் காலியாக உள்ள அரசுப் பணியிடங்களை நிரப்புவது குறித்து முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி இன்று அமைச்சர்கன் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார் அரபிக்கடலில் உருவாகி உள்ள லூபன் புயல் ஒமனில் கரையைக் கடக்கும் என்றும் வங்ககடலில் உருவாகி உள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்று ஒடிசாவை நோக்கி நகரும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது